ராஜஸ்தான் மற்றும் தெவங்காளா சட்டப்பேரவை தேர்தலுக்காள வாக்குப் பதிவு நடைபெற இன்னும் இரண்டு நாட்களே உள்ள நிலையில் அங்கு தேர்தல் பிரச்சாரம் உச்ச கட்டத்தை அடைந்துள்ளது ஜம்மு கஷ்மீரில் பஞ்சாயத்து தேர்தலுக்கான ஏழாம் கட்ட வாக்குப் பதிவு இன்று நடைபெறவுள்ளது

இனி விரிவான செய்திகள் ராஜஸ்தான் மற்றும் தெவங்கானா சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப் பதிவு நடைபெற இன்னும் இரண்டு நாட்களே உள்ள நிலையில் அங்கு தேர்தல் பிரச்சாரம் உச்ச கட்டத்தை அடைந்துள்ளது பிரதுர் திரு நரேந்திர மோடி ராஜஸ்தானில் ஜெய்பூர் ஹனுமன்கர் சிக்கர் ஆகிய இடங்களில் நடைபெறவுள்ள பிரச்சாரக் கூட்டங்களில் இன்று பங்கேற்கிறார் பிஜேபி தலைவர் அமீத் ஷா மற்றும் திரு ராஜ்நாத் சிங் திரு நிதின்கட்கரி திருமதி ஸ்மிருதி இராணி திரு ராஜ்பவர்தன் ரத்தோர் திரு போகி ஆதித்யநாத் அம்மாநில முதலமைச்சர் திருமதி வகந்தரா ராஜே ஆகியோர் மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் காங்கிரஸ் சார்பில் திரு அசோக் கெலாட் திரு சக்சீன் பைலட் திரு அசமது பட்டேல் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா ஆகியோரும் வாக்கு சேகரித்து வருகின்றனர் தெலங்கானாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று மாலை ஹைதரபாத்திலும் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி கட்வால் மற்றும் தண்டுர் பகுதிகளில் பொதுக் கூட்டங்களில் உரையாற்றியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இம் மாநிலங்களில் வரும் வெள்ளிக்கிழமை வாக்குப் பதிவு நடைபெற்று

சத்திஸ்கர் மற்றும் மிசோராம் சுட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளும் அன்று எண்ணப்படுகிறது ஜம்மு கஷ்மீரில் பஞ்சாயத்து தேர்தலுக்கான ஏழாம் கட்ட வாக்குப் பதிவு இன்று நடைபெறவுள்ளது

இதையொட்டி அங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

அவருடைய குடும்பத்தினரில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புலன்சாகர் மாவட்டம் சயானா என்ற இடத்தில் நேற்று காலை கிராமத்தினர் சிலர் காவல்துறையினர் மீது நடத்திய தாக்குதலில் இச்சம்பவம் நிகழ்ந்தது வன்முறை குறித்து விசாரணை நடத்துவதற்காக சிறப்பு புலனாய்வு குழுவை முதலமைச்சர் நியமித்துள்ளார்

முன்னதாக சம்பவ இடத்தை நேற்றிரவு ஆய்வு செய்த முதலமைச்சர் காவல்துறை அதிகாரி மற்றும் அக்கிராமத்தை சேர்ந்த ஒருவரின் மறைவிற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் இதற்கிடையே அப்பகுதியில் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு பாதுகாப்பிற்காக காவல்துறையினர் பணியமர்த்தப்பட்டுள்ளனர்

மகாராஷ்டிராவில் மாவட்டம் மற்றும் உள்ளாட்சி அளவில் அரசு ஆவணங்களை பொதுமக்கள் ஆய்வு செய்ய அனுமதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

நிர்வாகத்தின் வெளிப்படை தன்மையை அதிகரிப்பதற்கும் தகவல் அறியும் உரிமைக்கான விண்ணப்பங்களை குறைப்பதற்கும் இந்நடவடிக்கையை அம்மாநில அரசு மேற்கொண்டுள்ளது எனினும் மாநில தலைமைச் செயலகத்தில் உள்ள ஆவணங்களை ஆய்வு செய்வதற்கு இது பொருந்தாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இம்முடிவை வரவேற்றுள்ள முன்னாள் தலைமை தகவல் ஆணையர் திரு சைலேஷ்காந்தி பொதுமக்கள் இவ்வசதியை அவசியம் பயன்படுத்திக் கொள்ள் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் தமிழ்நாட்டில் கஜ புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாநில அரசால் அறிவிக்கப்பட்ட நிவாரணத் தொகை சும்பந்தப்பட்டவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வருவதாக கைத்தறித்துறை அமைச்சர் திரு ஓ எஸ் மணியன் தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் அவரவர் வங்கிக் கணக்கில் விரைவில் நிவாரண நிதி செலுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் நாகை மாவட்டம் தலைஞாயிறு ஒன்றியம் மற்றும் திருக்குவளை வட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் புயலால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து தலா ஆறு லட்சம் ரூபாய்க்கான காசோலையை அமைச்சர்கள் திரு ஓ எஸ் மணியன் திரு ஆர் பி உதயகுமார் ஆகியோர் வழங்கினர் மாற்றுத் திறனாளிகளுக்கு அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்குமாறு பெரும் தொழில் நிறுவனங்களை குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு வலியுறுத்தியுள்ளார் சர்வதேச மாற்றுத் திறனாளிகள் தினத்தைபொட்டி மத்திய சமூக நீதித்துறை சார்பில் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் தொழில் நிறுவனங்கள் தங்களது சமூகப் பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் மாற்றுத் திறனாளிகள் எளிதில் பயன்படுத்தக் கூடிய கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த முன்வருமாறு அழைப்பு விடுத்தார் மாற்றுத் திறனாளிகளுக்கான பலன்கள் விரைவில் கிடைக்கச் செய்யும் வகையில் அவர்களுக்கான உரிமைச் சட்டங்களை முழுமையாக அமல்படுத்தும்படி அனைத்து மாநிலங்களையும் அவர் கேட்டுக் கொண்டார் மாற்றுத் திறனாளிகளுக்கு அதிகாரம் அளிப்பதற்காக பாடுபட்ட தனி நபர்கள் நிறுவனங்கள் அமைப்புகள் மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களுக்கு தேசிய அளவிலான விருதுகளையும் இந்த நிகழ்ச்சியில் திரு வெங்கய்ய நாயுடு வழங்கினார் இந்திய கடற்படை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது

அந்த போரில் இந்திய கடற்படையினர் பாகிஸ்தானின் கராக்சி துறைமுகத்தை தாக்கி மேற்கு கடற்கரை பகுதிகளில் அந்நாட்டின் நடவடிக்கைகளை முறியடித்தனர் கடற்பகுதிகளில் மேற்கொண்டு வரும் பாதுகாப்பு பணிகளை பாராட்டும் வகையிலும் இத்தினம் கொண்டாடப்படுகிறது இந்நாளைபொட்டி புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் சுனில் வம்பா இந்திய கடற்பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் அச்சுறுத்தல்களை கடற்படை முறியடித்து வருவதாக கூறினார்

இதன் மூலம் புவனேஷ்வரில் அமைக்கப்படவுள்ள உலக தரம் வாய்ந்த திறன் மேம்பாட்டு மையம் மூலம் உற்பத்தி கட்டுமானம் மற்றும் சேவை துறைகளில் பணிபுரியும் ஒன்றரை லட்சும் பணியாளர்கள் திறன் மேம்பாட்டு பயிற்சி பெற முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளியுறவு அமைச்சர் திருமதி குஷ்மா குவராஜ் இன்று அபுதாபியில் பொருளாதாரம் மற்றும் தொழில்நட்ப ஒத்துழைப்பிற்கான இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட் கூட்டு கூட்டத்தில் பங்கேற்கிறார் இக்கூட்டத்தில் ஐக்கிய அரபு எமிரேட் சார்பில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு ஷேக் அப்துல்வா பின் சையத் அல் நஹ்யானுடன் பங்கேற்கிறார்

அங்கு வசித்து வரும் இந்திய வம்சாவளியினரையும் திருமதி சுஷ்மா சுவராஜ் சந்திக்கவுள்ளார் இலங்கை பிரதமராக திரு ராஜபக்ஷே செயல்படுவதற்கு தடை விதித்துள்ள கீழ் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு எதிராக அவர் இன்று அந்நாட்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரவுள்ளார் இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசியல் அமைப்பு சுட்டத்தை காப்பதற்கு உச்சநீதிமன்றத்திற்கு மட்டுமே அதிகாரம் உள்ளதாக கூறினார் முன்னதாக நேற்று திரு ராஜபக்ஷேவுக்கு எதிராக கீழ் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த நிலையில் அவருக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது

முதலில் உலக கோப்பை ஹாக்கிப் போட்டி பற்றிய செய்திகள் புவனேஷ்வரில் நடைபெற்று வரும் உலக கோப்பை ஹாக்கிப் போட்டியில்இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்தையும் அயர்லாந்து சீனாவையும் எதிர்கொள்கின்றன

இரு அணிகளும் தவா ஒரு கோல் போட்டன

இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரள அணி ஜாம்ஷெட்பூர் அணியை எதிர்கொள்கிறது